நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் புலம் பெயர் தொழிலாளர்களுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் முடிவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது காரைக்கால் பகுதிக்குரிய காவிரி நீரை கோரிப் பெற புதுச்சேரி வேளாண் அமைச்சர் தலைமையில் குழு அமைத்து முயற்சிகள் எடுக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இன்று மேலும் நால்வருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது மோடி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை உலகின் மிகப் பெரிய சுகாதார திட்டமாக மாற்றுவதற்கு உதவிய டாக்டர்கள் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்களை பிரதமர் திரு

திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை

ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை என்றும் பயனாளிகள் நாட்டின் எந்த பகுதியிலும் குறைந்த செலவில் தரமான சிகிச்சை பெறலாம் என்பதே இத்திட்டத்தின் சிறப்பு என்றும் டுவிட்டரில் அவர் கூறியுள்ளார்

நாட்டில் மீன்வளத்தை மேம்படுத்தும் வகையில் நீலப் புரட்சி ஒன்றை கொண்டு வரும் நோக்கத்திலான பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி படிவுகளை வருவாய் பகிர்வு அடிப்படையில் ஏலம் விடுவதற்கான வழிமுறைகளை பொருளாதார விவகாரங்கள் பற்றிய மத்திய அமைச்சரவைக் குழு அங்கீகரித்துள்ளது ஏலம் மற்றும் ஒதுக்கீட்டு மூலம் கிடைக்க கூடிய வருவாய் முழுவதும் சம்பந்தப்பட்ட மாநிலத்திற்கு உரியதாக இருக்கும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

கமலக் கண்ணன் தலைமையில் குழு அமைத்து முயற்சிகள் எடுக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் இடையே பேருந்துகளை இயக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்தார்

குவைத்தில் இருந்து நேற்று மாலை புதுச்சேரி வந்து சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வரில் தாயும் குழந்தையுமான இருவருக்கு தொற்று உறுதியாகி உள்ளது

கேரள மாநிலம் கண்ணூரில் அண்மையில் கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட புதுச்சேரி இளைஞரும் புதுச்சேரி யுனியன் பிரதேசத்தில் உள்ள கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையில் சேர்க்கப் பட்டுள்ளார்

சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் இத்தகவல்களை தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில்

நமச்சிவாயம் இன்று துணைநிலை ஆளுநரின் அழைப்பின் பேரில் ராஜ்நிவாஸ் சென்று துணை நிலை ஆளுநருடன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மதுக்கடைகளை திறப்பதில் கருத்து வேறுபாடுகள் எதுவும் இல்லை என்றும் கடலூர் மற்றும் விழுப்புரம் எல்லைப் பகுதிகளில் இருந்து மக்கள் புதுச்சேரிக்குள் வந்துவிடுவார்கள் என்பதே துணைநிலை ஆளுநரின் அச்சம் என்றும் கூறினார் பிரச்சனை குறித்து முதலமைச்சரிடம் விவாதித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மதுக்கடைகள் எப்போது திறக்கப்படும் என்று கேட்டதற்கு விரைவில் என்று அமைச்சர் பதில் அளித்தார் இதில் அதிக தாமதங்கள் இராது என்றும் அவர் கூறினார்

கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி பிராந்தியத்தில் தட்டாஞ்சாவடி மதகடிப்பட்டு கன்னியக் கோவில் மற்றும் கரையாம்புத்தூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களிலும் காரைக்கால் பகுதியில் அங்குள்ள நவீன அரிசி ஆலையிலும் நெல் கொள்முதல் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று செய்தி குறிப்பு ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் கொள்முதல் செய்த இரண்டு நாட்களுக்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மின் அலுவலகம் மத்திய அரசின் மின் ஆளுமை திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் பயன்முறைத் திட்டமாக உருவாக்கப்பட்டுள்ள மின் அலுவலக முறையை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று தொடக்கி வைத்தார் வருவாய்த்துறைச் செயலரும் மாவட்ட ஆட்சியருமான டாக்டர் டி அருண் மற்றும் மூத்த அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் இத்திட்டத்திற்கான மின் அலுவலக மென்பொருள் புதுச்சேரி மாநில தரவு மையத்தில் நிறுவப் பட்டுள்ளதாகவும் அரசின் செயல்பாடுகள் வெளிப்படையான எளிமையான முறையில் விதத்தில் மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்த இதனால் ஏதுவாகும் என்றும் அரசு செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இப்பேருந்துகளில் அனைவரும் முகக் கவசம் அணிவதும் இருக்கைக்கு ஒருவர் மட்டுமே அமர வேண்டும் என்பதும் கட்டாயமாக அமல்படுத்தப்பட்டது ஒவ்வொரு முறையும் பயணத்தை தொடக்கும் முன்பாக பேருந்துகள் கிருமி நீக்கம் செய்யப்பட்டன

அன்பழகன் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் நிலவரங்களை காரணம் காட்டி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் குறைக்கப்பட்டால் அஇஅதிமுக அதை எதிர்க்கும் என்று அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கூறியுள்ளார் தமிழக அரசு காவிரிப் பாசனக் கால்வாய்களை தூர்வாரி உள்ள நிலையில் புதுச்சேரி அரசு கடை மடைப் பகுதியான காரைக்காலுக்கு காவிரி நீர் வந்து சேருவதை உறுதிப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்க வில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்தகிள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை உலகின் மிகப் பெரிய சுகாதார திட்டமாக மாற்ற உதவிய சுகாதார ஊழியர்கள் உட்பட அனைவரின் முயற்சிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் புலம் பெயர் தொழிலாளர்களுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் முடிவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது காரைக்கால் பகுதிக்குரிய காவிரி நீரை கோரிப் பெற புதுச்சேரி வேளாண் அமைச்சர் தலைமையில் குழு அமைத்து முயற்சிகள் எடுக்கப்படுவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இன்று மேலும் நால்வருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது